ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

நரேந்திர மோடி இன்று அசாம் மற்றும் மேற்கு வங்கத்தில் முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார்

நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது

உத்தராகண்ட் மாநிலம் ஜோஷிமட் பனிப்பாறை அருகே வெடிப்பினால் ஏற்பட்ட பனிச்சரிவு மற்றும் வெள்ளப் பெருக்கு குறித்து தாம் மிகுந்த கவலை அடைந்திருப்பதாக குடியரசுத் தலைவர் திரு

மக்களின் நலன் மற்றும் பாதுகாப்பை தாம் வேண்டுவதாகவும் உதவி மீட்பு பணிகள் நல்ல முறையில் முன்னேறி வருவதாக தாம் நம்புவதாகவும் ட்விட்டரில் அவர் கூறியுள்ளார் குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடுவும் திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் பாதுகாப்பைத் தாம் வேண்டுவதாக ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் நெருக்கடியை சமாளிக்க மத்திய மாநில அரசுகள் இயன்ற எல்லா முயற்சிகளையும் எடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார் உத்தராகண்ட்டில் பனிச் சரிவு மற்றும் வெள்ளப் பெருக்கினால் ஏற்பட்டுள்ள நிலவரங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆய்வு செய்தார் முதலமைச்சர் திரு திருவேந்திர சிங் ராவத் மற்றும் மாநில அரசு உயர் அதிகாரிகளை அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் உத்தராகண்ட் மக்களுக்கு நாடே துணை நிற்பதாகவும் அம்மாநில மக்களின் பாதுகாப்பையே அனைவரும் வேண்டுவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ட்விட்டரில் கூறியுள்ளார் நிலவரங்களை தாம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உத்தராகண்ட் முதலமைச்சர் தேசிய பேரிடர் நிர்வாகப் படையின் தலைவர் மற்றும் இந்தோ திபேத்திய எல்லை காவல் படையினருடன் தாம் பேசி இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் டெல்லியில் இருந்து என்டிஆர்எப் மீட்புக் குழுவினர் விமானம் மூலம் உத்தராகண்டிற்கு அனுப்பப் பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே நந்தபிரயாக் பகுதிக்கு அப்பால் அலக்நந்தா நதியில் வெள்ளப் பெருக்கு இயல்பாகி இருப்பதாக உத்தராகண்ட் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் ஆற்றின் இதர பகுதிகளிலும் நீர் வரத்து குறைந்து வருவதாக அவர் கூறியுள்ளார் பிராந்திய மொழியில் மருத்துவ கல்வி அளிக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மருத்துவ கல்லூரி அமைக்க வேண்டும் என்பதே தமது கனவு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

அசாமிய மக்களின் அன்பு மிக ஆழமானது என்றும் இந்த அன்பே தம்மை மீண்டும் அசாமிற்கு வரவழைப்பதாகவும் குறிப்பிட்டார்

மேற்கு வங்கத்திற்கான வேறு பல முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் இத்திட்டங்களால் புதிய வாய்ப்புகள் திறக்கும் என்றும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் இன்று ஆந்திர பிரதேசத்தில் சித்தூர் மாவட்டம் மதனபள்ளியில் உள்ள சத்சங் ஆசிரம வளாகத்திற்கு வருகை புரிந்து மாணவர்கள் இடையே உரையாற்றினார் யோகா மற்றும் உடற்பயிற்சியின் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் தியானம் மற்றும் யோகாவினால் மாணவர்களின் சிந்தனைத் திறன் மேம்படும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக பெங்களுரில் உள்ள ராஜீவ் காந்தி சுகாதார அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் உரையாற்றுகையில் இந்திய மருத்துவர்கள் மற்றும் இணை மருத்துவ பணியாளர்கள் தங்களை உயிரைப் பணையம் வைத்து கொரோனா சவாலை முறியடித்து இருப்பதாகவும் இது குறித்து நாடே பெருமிதம் அடைவதாகவும் கூறினார் மற்றவர்களுக்கு ஆபத்து வரும்போது எவருக்கும் பாதுகாப்பு கிடையாது என்பதே கொரோனா பெருந்தொற்றினால் உலகிற்கு கிடைத்த பாடம் என்றும் உலகளாவிய சகோதரத்துவம் பற்றிய பாடமாகவே இதை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் மருத்துவ துறையில் நோய்த் தடுப்பு பகுப்பாய்வு சிகிச்சை உள்ளிட்ட எல்லா நிலைகளிலும் முக்கிய மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாக குடியரசுத் தலைவர் மேலும் கூறினார் விழாவின் போது புகழ்பெற்ற நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஏ எஸ் ஹெக்டேவிற்கு கவுரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது

நக்வி தெரிவித்துள்ளார் இன்று கண்காட்சியின் நிறைவு விழாவில் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார்

வரி செலுத்துவோர் மீது அரசுக்கு நம்பிக்கை இருப்பதால் தான் வரி செலுத்துவதற்கு ஏற்ற வசதிகளை உருவாக்கி வருவதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார் மத்திய பட்ஜெட் குறித்து இன்று மும்பையில் தொழிலதிபர்கள் இடையே உரையாற்றிய அவர் மக்களின் வரிப் பணத்தில் ஒவ்வொரு பைசாவும் சரியாக செலவிடப்பட வேண்டும் என்பதில் அரசு முக்கிய கவனம் செலுத்துவதாக கூறினார் கொரோனா மேல் வரி குறித்து ஊகத்தின் அடிப்படையில் வெளியாகும் ஊடகச் செய்திகள் உண்மை அல்ல என்றும் கொரோனா என்ற பெயரில் சாதாரண மக்கள் மீது கூடுதல் சுமை ஏற்றக் கூடாது என்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மிகத் தெளிவாக இருப்பதாகவும் நிதி அமைச்சர் தெரிவித்தார் கொரோனா பிரச்சனையால் முன்னேறிய நாடுகளே தடுமாறும் நிலையில் இந்தியா வெற்றிகரமாக நிலைமைகளை சமாளித்து இருப்பதாகவும் இதற்கான பெருமை இந்திய மக்களையே சாரும் என்றும் அவர் கூறினார் இந்தியாவில் கடுமையான லைசன்ஸ் கோட்டா நடைமுறைகள் காரணமாகவே தொழில் முனைவோர் தங்களின் நிஜமான வலுவை வெளிப்படுத்த இயலவில்லை என்றும் தாராளமயம் அமலுக்கு வந்த பின்னர் நாட்டில் இயல்பாக என்ன நடந்திருக்க வேண்டுமோ அது நடக்கவில்லை என்றும் நிதி அமைச்சர் குறிப்பிட்டார்

கொரோனா தடுப்பூசி பணிகள் குறித்து புனேயில் மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் இன்று தொடக்கி வைத்தார்

புதுச்சேரியில் முன்னாள் அமைச்சரும் சிபிஐ தலைவருமான அமரர் வா சுப்பையாவின் பிறந்த நாளான இன்று அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் முதலமைச்சருடன் தமிழகத்தை சேர்ந்த மக்களவை உறுப்பினர் திரு

சுப்பராயன் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு

சிவா திரு ஜான்குமார் ஆகியோரும் சுப்பையா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னாள் அமைச்சர் திரு விஸ்வநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு

கலைநாதன் மற்றும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளும் சுப்பையா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்